நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் இறுதிச்சடங்குகள் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறுகின்றன

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கல்வி தொலைக்காட்சி சேவையை சென்னையில் நாளை தொடங்கிவைக்கிறார்

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில்இந்தியாவின் பி

சிந்து ஜப்பானின் நொசோமி ஒக்கோஹோரோவை இன்று எதிர்கொள்கிறார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

காந்தியடிகள் மேற்கொண்ட சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் நாட்டிற்கு முன் உதாரணமாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர் இதற்காக போஷன் அபியான் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார் இயற்கையோடு இணைந்த ஊட்டச்சத்து உணவுகளை தயாரித்து வழங்குவதற்கு அமைப்புசாரா நிறுவனங்கள்முதல் பெரு நிறுவனங்கள்வரை முன் வர வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார்

அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதே நாட்டின் ஆரோக்கியத்திற்கான தாரக மந்திரம் என்றார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் வன உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் இதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இயற்கையை நேசிக்கும் பழக்கத்தையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றார்

டிஸ்கவரி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மொழி பெயர்ப்பதற்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதை நகைச்சுவையுடன் விவரித்த பிரதமர் உலகமெங்கும் உள்ள இளைஞர்களுடன் கருத்துப் பரிமாற்றம் மேற்கொள்வதற்கு இந்நிகழ்ச்சி உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்தார் அனைத்து இந்திய மொழிகளிலும் இந்நிகழ்ச்சி மொழி பெயர்ப்பு செய்யப்படும் என்றார்

நரேந்திரமோடி இன்று பஹ்ரைனிலிருந்து

முன்னதாக பஹ்ரைன் மனாமாவில் உள்ள புனரமைக்கப்பட்ட றீநாத்ஜி கோவிலில் அவர் தரிசனம் மேற்கொண்டார் அபுதாபியில் ரூபே அட்டையைப் பயன்படுத்தி முதன்முறையாக பிரதமர் வாங்கிய இனிப்பு வகைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டன

் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்கல் ஜப்பான் பிரதமர் சின்ஷோ அபே ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிஸன் உள்ளிட்டோருடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொள்கிறார் மாநாட்டின்போது பன்னாட்டு வர்த்தகம் பருவநிலை மாற்றம் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான வரிவிதிப்பு முறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் நீடித்த மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ளரிசக்தி பயன்பாடு குறித்த சிறப்பு விவாதங்களும் இதில் இடம்பெறும் பிரதமர் விருது முன்னதாக மனாமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பஹ்ரைன் மன்னர் ஹமாத் அல் கலி ்பா பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான மறுமலர்ச்சி விருதை வழங்கி கவுரவித்தார் ஐக்கிய அரபு எமிரேடஸின் மிக உயரிய சையீது விருதும் திரு

அருண்ஜேட்லி மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் இறுதிச்சடங்குகள் நிகம்போத் காட் டில் இன்னும் சற்றுநேரத்தில் நடைபெறுகின்றன

முன்னதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு மத்திய அமைச்சர்கள் திரு அமீத்ஷா திரு ராஜ்நாத்சிங் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோரும் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்

பன்னீர்செல்வம் திரு

ஜெயகுமார் திரு

தங்கமணி உள்ளிட்டோர் இறுதிச்சடங்கில் பங்கேற்றுள்ளனர்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் காணொளி காட்சிமூலம் ரயில்வே உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் ரயில்களை உரிய நேரத்தில் திட்டமிட்டபடி இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார் கூடுதல் சரக்குகளை கையாள்வதன்மூலம் அதிக வருவாய் ஈட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அதிகாரிகளைக் கேட்டுக்கொண்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையில் நாளை தொடங்கிவைக்கிறார் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திருமதி வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இந்த தொலைக்காட்சி சேவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும்வகையில் இந்நிகழ்ச்சியை நேரலை செய்ய பள்ளிக்கல்வித்துறை அனைத்துப் பள்ளிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது காமராஜ் வாய்ஸ் தமிழகத்தில் நடைபெற்றுவரும் நீர் சேமிப்புப் பணிகள் வரலாற்றில் ஒரு மைல் கல் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

இதன் ஒருபகுதியாக அனைத்து நீர் நிலைகளிலும் போர்க்கால அடிப்படையில் தூர் வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அப்பாவுநகர் உள்ளிட்ட இடங்களில் இன்று பொதுமக்களை சந்தித்த அவர் கோரிக்கை மனுக்களைப் பெற்றுக்கொண்டார் புலனாய்வு இலங்கையிலிருந்து தீவிரவாத குழு தமிழகத்திற்குள் நுழைந்துள்ளதாக மத்திய புலனாய்வுப்பிரிவு எச்சரிக்கை விடுத்ததையடுத்து சிறப்பு புலனாய்வுக்குழு கோவை காருண்யா நகரில் இருவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது

இதனையடுத்து தமிழகம் முழுவதும் பேருந்துநிலையங்கள் ரயில்வே விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன கர்நாடக எல்லையான ஒசூரிலும் கேரள எல்லையான வாலையாறிலும் வாகன சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

ராமதாஸ் புவி வெப்பமயமாதல் பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு செய்திகளை ஊடகங்கள் அதிகளவில் ஒளிபரப்ப முன் வர வேண்டும் என பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் எஸ்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் பன்னாட்டு அமைப்புகள் இதற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதையும் சுட்டிக்காட்டினார்

பேட்மிண்டன் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஷிப் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் பி

சிந்து ஜப்பானின் நொசோமி ஒக்கோஹோரோவை எதிர்கொள்கிறார் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் சிந்து சீனாவின் சென் யூ